அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒபன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார்

விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன

வெற்றிபெற்ற ஆஸ்திரேலியா தொடரையும் கைப்பற்றியது நாட்டு மக்கள் வலிமையான அரசையும் வலிமையான தலைவரையும் எதிர்பார்க்கிறார்கள் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் சென்னையில் அஇஅதிமுக தலைம் அலுவலகத்தில் நேற்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டணிக் கட்சிகளின் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்காக அஇஅதிமுக தலைமையிலான அணியில் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாகவும் அவர் கூறினார்

அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் விரைவில் முறைப்படி அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒபன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக தலைமையிலாள கூட்டணி பிற கட்சிகள் நடத்திவந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது என்றும் இனிமேல் புதிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார் நேற்று இந்த கூட்டணியில் முறைப்படி இணைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் எந்த இழுபறியும் இல்லை என்று அமைச்சர் திரு

ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் அஇஅதிமுக கூட்டணிக் கட்சித் தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி உடன்பாடுகள் குறித்த பேச்சுக்கள் வெற்றிரமாக நிறைவு பெற்றுள்ளன என்றார்

பொள்ளாச்சி சம்பவத்தை சில கட்சிகள் அரசியலாக்குவதாகவும் தவறு செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்வகையில் விரிவான விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் ஒட்டுமொத்த தமிழகத்தை உலுக்கியுள்ள இந்த விவகாரத்தை திசைதிருப்பும் வகையில் போலியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறை கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எந்த கருத்தும் தெரிவிக்காதது வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மதுரையில் சித்திரைத் திருவிழா நாளில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை வேறு தேதியில் நடத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னர் மத்தியில் மதச்சார்பின்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கும் அரசு அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பொள்ளாச்சி பாலியல் வள்கொடுமை சம்பவம் தொடர்பான விசாரணை எந்தவித பாரபட்சமுமின்றி நடைபெறும் என்று சிபிசிஐடி ஐஜி திரு பூநீதர் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீபிசிஐடி கண்காணிப்பாளர் திருமதி நிஷா தலைமையில் விசாரணை மேற்கொள்ள தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்றார்

விசாரணையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்டவர்கள் காவலில் எடுத்து விசாரிக்கப்படுவார்கள் என்றும் இதுதொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பிரச்சினை தொடர்பாக தேசிய மனித மகளிர் ஆணையம் தமிழக காவல்துறை தலைவருக்கு நோட்டீஸ் அப்பியுள்ளது இத்தொடர்பாக ஆணையத்தின் தலைவர் திருமதி ரேகா சர்மா விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விவகாரத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக சுட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறையை கேட்டுக் கொண்டுள்ளார் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான அறிக்கையை ஆணையத்திற்கு தமிழக காவல்துறை தலைவர் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார்

இதில் உத்தரபிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ராஜ் பப்பர் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஷ்வால் திரு சுசில்குமார் ஷிண்டே திரு மிலிந்த் தியோரா ஆகியோர் முக்கியமானவர்கள் மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் திரு குனில் அரோரா தலைமையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்படும் என்று ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன இதற்கிடையே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அவர் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன

ரஃபேல் போர்விமான கொள்முதல் தொடர்பான சீராய்வு மனுமீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது நேற்று இந்த வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாணப் பத்திரத்தில் மனுதாரர்கள் தாக்கல் செய்துள்ள ஆவணங்கள் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அதிமுக்கியமான ஆவணங்கள் என்று கூறப்பட்டுள்ளது அந்த ஆவணங்களின் நகல்களை நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்திருப்பது சட்டப்படி குற்றம் என்றும் இதபோன்ற ஆவணங்கள் வெளியே கசிவது நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கும் என்றும் கூறியுள்ளது இந்திய நாட்டிற்காக தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் ஆற்றிய சேவை அளப்பரியது என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார் சென்னை கோயம்பேடு மத்திய பேருந்து நிலையத்தில் நேற்று காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்துப் பேசிய அவர் மார்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலா போன்ற உலகத் தலைவர்கள் காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றியவர்கள் என்று கூறினார் காந்தியடிகளின் அகிம்சை கொள்கை மனிதகுலத்திற்கு கிடைத்த மிகப் பெரிய கொடை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் அஸாருக்கு தடை விதிக்க ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை சீனா தனது வீட்டோ அதிகாரத்தைக் கொண்டு தடுத்துவிட்டது

அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணம் மரண தண்டனையை தற்காலிகமாக நிறுத்திவைத்துள்ளது எந்தவொரு உடன்பாட்டையும் செய்து கொள்ளாமல் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகும் முடிவை எதிர்த்து அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர்

அமெரிக்கா அந்த விமானங்களின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை நிறுத்திவைக்க உத்தரவிட்டுள்ளது

ஒட்டுமொத்த மேற்குவங்க மாநிலத்தையும் மிகவும் பதற்றமான பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது சபரிமலை விவகாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தின்போது பயன்படுத்தக்கூடாது என்று கேரள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு டீகா ராம் மீனா கூறியதற்கு பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் திரு முரளிதரராவ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்

தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் நேற்று இந்தியா ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது நேபாளத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வரும் ஞாயிற்றுக் கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெறும் உலக மகளிர் ப்ளாக் பால் க்வாஷ் ஒப்பன் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்